மத்தியஅரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

இறுதிமுடிவு மேற்கொள்ளுமாறு மத்தியஅரசு தெரிவித்துள்ளது

ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்துபேர் உயிரிழந்தனர்

எதிர்கொள்கிறது தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து

முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் விவசாயிகள் மற்றும் பாதுகாப்புப்படை வீரர்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்துவதற்காக மத்தியஅரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ராணுவத்தினர் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மத்தியஅரசு செயல்படுத்திய வரலாற்றுச்சிறப்புமிக்க திட்டங்களையும் அவர் எடுத்துரைத்தார்

நடப்பு பருவத்தில் வேளாண் விளைப்பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்தியஅரசு கணிசமாக உயர்த்தியதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் பங்கேற்ற இந்த பேரணி நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திரமோடி சுயஉதவிக்குழு உறுப்பினர்களுடன் நாளை கலந்துரையாடவுள்ளார் காணொலி காட்சி வாயிலாக ஒன்பதரைமணிக்கு தொடங்கவுள்ள இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பல்வேறு சுயஉதவிக்குழுக்களின் உறுப்பினர்கள் பங்கேற்கவுள்ளதாக மத்தியஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சுயஉதவிக்குழுக்களின் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக அறிந்துகொள்ளும் வகையில் பிரதமர் அவர்களோடு கலந்துரையாட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கான புதிய தலைமையிட கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுதில்லியில் திறந்துவைக்கிறார் நவீன வசதிகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழைநீர் சேகரிப்பு வசதிகளும் இதில் உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார் இந்த வளாகத்தில் மத்திய தொல்லியல் நூலக கட்டிடமும் இடம்பெற்றுள்ளது ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்ககங்கள் இந்த நூலகத்தில் இடம்பெற்றுள்ளன உலக அளவில் தொலைத்தொடர்பு கட்டமைப்பில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளதாக குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் கூறியுள்ளார் பாதுகாப்பு மற்றும் தொலைத்தொடர்புத்துறையை சேர்ந்த கட்டுமான பிரிவு பயிற்சி அதிகாரிகளிடையே இன்று அவர் உரையாற்றினார் சமூக பொருளாதார வளர்ச்சியில் தொலைத்தொடர்புத்துறை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் ஒரினசேர்க்கையை குற்றமாக கருதும் சட்டப்பிரிவு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றமே இறுதி முடிவு எடுக்குமாறு மத்தியஅரசு கூறியுள்ளது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணையின்போது மத்தியஅரசு இதனை தெரிவித்தது

இவ்வழக்கினை விசாரணை செய்த சிபிஐ சிறப்பு நீதிபதி திரு எஸ் கே அகர்வால் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக செயல்பட்டது உறுதிசெய்யப்பட்டதால் இந்த தண்டனை வழங்கப்படுவதாகவும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வழக்கில் தொடர்புடைய மற்றொரு ஓய்வு பெற்ற அதிகாரியை விடுவித்தும் நீதிபதி உத்தரவிட்டார்

தில்லியில் நிலத்தடிநீர் குறைந்துவருவதை தடுக்க துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் மத்தியஅரசுக்கு உத்தரவிட்டுள்ளது தில்லியில் அங்கீகாரைமற்ற கட்டிடங்களுக்கு கீல்வைப்பது குறித்த பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணையின்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்தது மத்தியஅரசும் தில்லி அரசும் உள்ளாட்சி அமைப்புகளும் நிலத்தடி நீரை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் நீதிபதிகள் குறை கூறினர்

டேராடுனில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்துவருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்மாநிலத்தில் உள்ள முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

மகாராஷ்டிமாநிலம் மும்பை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ரயில் தண்டவாளங்கள் வெள்ளநீரால் சூழப்பட்டுள்ளதால் நேற்று பாதிக்கப்பட்ட ரயில்போக்குவரத்து சில வழித்தடங்களில் இன்று மீண்டும் தொடங்கியது இருப்பினும் பல்வேறு பவழித்தடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் சனிக்கிழமை வரை கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

அங்கு பெய்த பலத்த மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் பல்வேறு வீடுகள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் திருவண்ணாமலை சேலம் தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி அரசு மருத்துவக்கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் கண் சிகிச்சை பிரிவுகள் நவீனப்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

ஜம்முகஷ்மீரில் தீவிரவாதிகளுடனான துப்பாக்கிச் சண்டையின் போது ராணுவத்தை சேர்ந்த அதிரடி படை வீரர் ஒருவர் உயிரிழந்தார் குப்வாரா மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்புப்படையினர் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர் ஜலாலாபாத் நகரில் உள்ள கல்வித்துறை வளாகத்தில் தீவிரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதலில் பத்துபேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை ஐடியா மற்றும் வோடோபோன் நிறுவனங்களின் இணைப்பிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தொலைத்தொடர்புத் துறை அமைச்சர் திரு மனோஜ்சின்ஹா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இரண்டு நிறுவனங்களின் இணைப்பிற்கான சில நடைமுறைகள் இறுதிசெய்யப்படவுள்ளதாக தெரிவித்தார்

பிஎஸ்என்எல் நிறுவனத்தின் கைபேசி சந்தாதாரர்கள் இந்த வசதிக்கான செயலியை பதவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதளசேவையை பாகுபாடின்றி சமநிலையில் வழங்குவதற்கான விதிமுறைகளுக்கு தொலைபேசி ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை செயலர் திருமதி அருணா சுந்தராஜன் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சில முக்கிய சேவைகளுக்கு மட்டும் இதன் வரம்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

முதலில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி குறித்த செய்திகள் ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து குரேஷியாவை எதிர்கொள்கிறது இந்தியநேரப்படி இரவு பதினொன்றரைமணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது இதில் வெற்றிபெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் பிரான்ஸை எதிர்கொள்ளும் தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில்இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு முன்னேறியுள்ளார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காசியாப்பும் பிரணாயும் இரட்டையர் பிரிவில் மனுஹட்ரி சுமித்ரெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதிபெற்றுள்ளது தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி இன்று திருநெல்வேலியில் தொடங்கியது தற்போது நடைபெற்று வரும் முதல் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்த்து ஆடி வருகிறது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நாட்டிங்காமில் நடைபெறவுள்ளது ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பாகிஸ்தான் பங்கேற்பதற்கு உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது